வாக்களிக்கும் நமது உரிமையை மதித்து நடக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு

பிரதமர் திரு

பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

படிப்படியாக பணிகள் வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்

தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இந்த உரிமையை போராடியே பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார் சாதி மத மொழி இன பாலினபாகுபாடு இன்றி வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இதற்காக நம் நாட்டின் அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்களுக்கு நாம் கடன்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர்

தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி இன்று டிவிட்டரில் இதனை தெரிவித்துள்ள குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துவதும் இத்தினத்தின் முக்கியத்துவம் என்றார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேர்தல் ஆணையம் நடத்திய போட்டிகள் வாக்காளர்களுக்கான போட்டிகளிலும் பள்ளி கல்லூரி வெற்றிபெற்றவர்களுக்கு விருதுகளையும் பாராட்டு பத்திரங்களையும் வழங்கினார்

கடலூரில் கல்லூரி மாணாக்கர் கலந்துகொண்ட வாக்காளர் விழிப்புணா்வு சசக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி விழிப்புணா்வு வாகன பேரணியை தொடங்கிவைத்து இளம் வாக்காளர்களுக்கு வண்ண அடையாள அட்டையை வழங்கினார் தர்மபுரி மாவட்டத்தில் வாக்காளர் தின உறுதி மொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காார்த்திகா தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல்லில் ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலெட்சுமி தலைமையில் வாக்காளர் தின பேரணி நடைபெற்றது

உதகையில் விழிப்புணர்வு உறுதிமொழி நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்றது

கலை கலாச்சாரம் சமூக சேவை கல்வி கலை விளையாட்டு பிரிவுகளில் சாதனை புரிந்தமைக்காக இவ்விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கோவிட் சூழலிலும் தங்களது இன்றியமையா திறமைகளால் இவ்விருதுகளை இவர்கள் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் இந்த சிறாரின் வெற்றி ஏராளமானோருக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறிய அவர் நம் நாட்டிற்காக பணியாற்றும் போது அப்பணி செயலின் கீர்த்தியும் பெரிதாக இருக்கும் என்றார்

தங்கமணி மின்வாரியத்தில் உகவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் கமிழக பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சா் திரு

நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்க்மேன் அவர் பணிகள் நிரப்பப்படுவது குறித்து அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் பேச்சுவார்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றிபெற்றவர்களுக்கு வரும் காலங்களில் படிப்படியாக பணிகள் வழங்கப்படும் என்று கூறினார் உடற்கல்வி ஆசிரியர்களை பொருத்தவரை இம்மாத இறுதிக்குள் ஒரு அட்டவணை வெளியிடப்படும் என்று கூறிய அமைச்சர் அதற்கு ஏற்ப பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார்

இந்த திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார்

மொழிப்போர் களத்தில் இன்னுயிர் ஈந்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் இத்தினத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது திருச்சி தென்னூரில் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள்

ஆளுநர் திரு